மகாத்மா காந்தியடிகளின் வாழ்க்கை பாதையை பின்பற்றும் அரசே மத்தியில் தற்போது ஆட்சி செய்வதாக பிரதமர் திரு

காங்கிரஸ் கட்சியின் காரியக் கமிட்டிக்கூட்டம் கட்சித்தலைவர் திரு

தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது

நரேந்திரமோடி தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் உட்பட அதில் பங்கேற்றவர்களுக்கு தமது அஞ்சலியை செலுத்தினார் நீதி மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தண்டி யாத்திரையின் ஒவ்வொரு நிகழ்வையும் நாட்டின் இரும்பு மனிதர் என்றழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் திட்டமிட்டதாக அவர் எடுத்துரைத்தார் இந்த யாத்திரை நடைபெறுவதற்கு முன்னதாகவே அனைவரையும் அச்சுறுத்துவதற்காக சர்தார் வல்லபாய் பட்டேலை ஆங்கிலேய அரசு கைது செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் திட்டமிட்டபடியே தண்டியில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார் கடந்த மாதம் தண்டியில் தாம் இருந்ததை நினைவுகூர்ந்த பிரதமர் உப்பு சத்தியாகிரகம் தொடர்பான கலை அருங்காட்சியகம் அங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் அனைவரும் இதனை பார்வையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் காந்தியடிகள் ஏழை எளிய மக்களின் நிலைமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு மக்களின் பணி ஏழைகளிடம் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் எடுத்துரைத்தார் நாட்டிலிருந்து ஏழ்மையை அகற்றி வளத்தை ஏற்படுத்த தமது அரசு அனைத்து நிலைகளிலும் செயலாற்றி வருவதாக பிரதமர் கூறினார் இருப்பினும் காந்தியடிகளின் எண்ணங்களுக்கு மாறாக செயல்படுவதே காங்கிரஸ் கட்சியின் கலாச்சாரமாக உள்ளது என்று குறிப்பிட்டார் சமத்துவமின்மையிலும் ஜாதி பாகுபாடுகளிலும் தமக்கு நம்பிக்கை கிடையாது என்று காந்தியடிகள் கூறிய நிலையில் சமூக பிரிவிற்கு காங்கிரஸ் தயங்கியதே இல்லை என்றும் அவர் குறை கூறினார் காங்கிரஸ் ஆட்சியின் போதுதான் வகுப்புவாத வன்முறைகள் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார்

காந்திஜியின் போதனைகளுக்கு மாறாக காங்கிரஸ் வங்கி கணக்குகளை நிரப்புவதிலும் ஆடம்பரமான வாழ்க்கை முறைகளிலும் முனைப்புடன் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் ஜனநாயகத்தின் தீவிர நம்பிக்கையாளரான காந்திஜியின் கொள்கைகளுக்கு எதிராக காங்கிரஸ் ஆட்சியில் அவசரநிலை பிரகடனப்படுத்தப் பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார்

காந்திஜியின் வாழ்க்கை பாதையை பின்பற்றும் அரசே நம் தேசத்தில் தற்போது ஆட்சி செய்வதாக எடுத்துரைத்த பிரதமர் காங்கிரஸ் கலாச்சாரத்திலிருந்து நாட்டை விடுவிக்கும் ஜனசக்தி அவரது கனவை நனவாக்கி வருவதாகவும் எடுத்துரைத்தார்

ராகுல்காந்தி தலைமையில் குஜராத் மாநிலம் அஹமதாபாதில் சற்றுமுன் தொடங்கியது மக்களவை தேர்தலில் கட்சியின் நிலைப்பாடு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது ஐக்கிய முற்போக்கு கூட்டணித்தலைவர் திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கட்சியின் பொதுச்செயலர் ப்ரியங்கா காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஏ

மேலும் இன்று பிற்பகல் அங்கு நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலும் காங்கிரஸ் தலைவர்கள் பங்கேற்கின்றனர்

உணவு மற்றும் குளிர் பானங்களில் நவீன வகைகள் உணவு பாதுகாப்பிற்கான புதிய நடைமுறைகள் குறித்து இக்கண்காட்சியில் விரிவாக எடுத்துரைக்கப்படுகிறது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் சித்திரை திருவிழா தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி விசாரித்து வருவதாகவும் இதுகுறித்த அறிக்கை நாளை மறுநாள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிகள் தொடர்பான அறிக்கையை தலைமை தேர்தல் ஆணையம் கோரியிருந்ததாகவும் இதுகுறித்து உரிய விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி

இளங்கோவன் ஆகியோர் இதுதொடர்பான மனுக்களை ஆணையத்திடம் சமர்ப்பித்தனர்

மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படையினரும் கண்காணிப்பு குழுவினரும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணத்தை கைப்பற்றி வருகின்றனர் கைப்பற்றப்படும் பணம் வருவாய் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது

இதனை நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியரிடம் தனிப்படை அலுவலர் கோபிநாத் தலைமையிலான அதிகாரிகள் ஒப்படைத்தனர்

தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னர் நாமக்கல் மாவட்டத்தில் முதல்முறையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது

வட்டாட்சியர் சசிகுமார் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இந்த பணம் கைப்பற்றப்பட்டது

சிவராசு தெரிவித்துள்ளார்

பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என அவர் கூறினார்

இதுதொடர்பான விழிப்புணர்வு பதாகைகள் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது

சாந்தா கூறியுள்ளார்

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதற்கேற்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்படும் என்றார்

முன்னதாக இன்றுகாலை அம்மன் வெள்ளி பள்ளக்கில் பவனி வருதலும் குத்தியோட்டமும் இடம்பெற்றது